என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஒடிஷா மற்றும் ராஜஸ்தானில் பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யக்கோரி அம்மாநில முதலமைச்சர்களுக்குதமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார்

முன்வருமாறு தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கேட்டுக்கொண்டுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

தில்லி அணிகள் இடையே தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்கிகள் தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விலையாட்டை தடை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான நடவடிக்கைகள் தரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றார்

ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிக்க விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் அம்மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் பட்டாசு வெடிப்பது நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்

இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ள எட்டு வட்சும் பேரின் வாழ்வாதாரமே தீபாவளி பட்டாசு விற்பனை தூன் என்பதால் ஒடிஷா மற்றும் ராஜஸ்தானில் பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மறுபரிசீலனை செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் புதுதில்லியில் இன்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவை சந்தித்து தமிழகம் தொடர்பான முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்துள்ளார் முன்னதாக நேற்று அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திரசிப் ஆகியோரையும் சந்தித்து தமிழகம் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதித்தாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சர்க்கரை உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகள் புதிய ரக கரும்பு வகைகளை சாகுபடி செய்ய முன்வருமாறு தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பனித்திறன் ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அனைத்து சக்கரை ஆலைகளையும் பழுதுபார்த்து

மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே இதுகுறித்து முடிவு செய்யப்படும் என பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருகிற ஒன்பதாம் தேதி கருத்துக்கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார்

நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார் உலக முதலீட்டாளர் வட்ட மேஜை மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் முன்பு கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருந்த நிலையில் தற்போது நெடுஞ்சாலை ரயில்வே மெட்ரோ ரயில் விமான நிலையங்கள் நீர்வழிப் போக்குவரத்து என அனைத்து வகையான கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வருமான வரி மற்றும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் டிஜிட்டல் கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதை அவர் எடுத்துரைத்தார் மக்களின் ஒத்துழைப்பு காரணமாக கோவிட் தொற்று பாதிப்புக்கு எதிராக இந்தியா கடுமையாக போராடி வருவதுடன் பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்திய தொழிலாளர்களின் உயரிய திறன் காரணமாக நாட்டை சர்வதேச உற்பத்தி கேந்திரமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு நீண்ட கால அடிப்படையில் நிலையான தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்

பிஜேபி சார்பில் நடத்த திட்டமிட்டுள்ள வேல் யாத்திரைக்கு அனுமதி அளிக்க முடியாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

வளிமண்டல கழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்